என்று அந்நாட்டிடம் இந்தியா வலியுறுத்தியுள்ளது

பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்குகிறார்

வாயிலாக உரையாடுகிறார்

வியட்நாமில் தொடங்கியது

கைப்பற்றியுள்ளது இனி விரிவான செய்திகள் நம் நாட்டின் ராணுவ நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் விமானப் படை மேற்கொண்ட முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத் துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஷ் குமார் நமது படைகளின் தீவிர கண்காணிப்பு பணிகள் காரணமாக பாகிஸ்தானின் முயற்சி முறியடிக்கப்பட்டதாக தெரிவித்தார் பாகிஸ்தானில் செயல்பட்டு வரும் தீவிரவாத முகாமை இந்திய விமானப் படை நேற்று முன்தினம் தாக்கியதை அடுத்து பாகிஸ்தான் இந்த முயற்சியை மேற்கொண்டதாக அவர் கூறினார் இந்த நடவடிக்கையின் போது பாகிஸ்தானின் போர் விமானம் ஒன்றை இந்திய விமானப் படை சுட்டுவீழ்த்தியதாகவும் அவர் கூறினார்

இந்த விமானி பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் உள்ளதாக அவர் தெரிவித்தார் முன்னதாக எல்லை பகுதியில் நிலவும் குழ்நிலை குறித்து விவாதிப்பதற்காக மத்திய அரசின் உயர்நிலை குழு கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது இந்தியாவுக்கான பாகிஸ்தான் துணை தூதரை சும்மன் செய்த மத்திய அரசு நம் நாட்டு நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் விமானப் படை தாக்க மேற்கொண்ட ராணுவ முயற்சிகளுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தது அந்நாட்டின் பிடியிலுள்ள இந்திய விமானியை உடனடியாக விடுவிக்க வேண்டும என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக வெளியுறவுத்துறைஅமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இந்திய பாதுகாப்பு படையைச் சேர்ந்த விமாளிக்கு எத்தகைய துன்பமும் நேரக் கூடாது என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

பால்கோட்டில் ஜெய் ஈ முகமது தீவிரவாத இயக்கத்திற்கு எதிராக இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கை தீவிரவாதத்திற்கு எதிரான ஒன்று என்றும் ஆனால் பாகிஸ்தான் சர்வதேச சட்ட விதிகளை மீறி இந்திய ராணுவத்தினர் மீது தாக்குதல் நடத்த முயற்சித்துள்ளதாக கூறியுள்ளது ஜெய்ஷ் ஈ முகமது தீவிரவாத இயக்கம் மற்றும் புல்வாமா தாக்குதல் குறித்த ஆதாரங்கள் பாகிஸ்தானிடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தீவிரவாதத்திற்கு எதிராக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அந்நாட்டிடம் எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் வெளியுறவுத்துறை கூறியுள்ளது ராணுவ வீரர்களின் தியாகத்தை அரசியலாக்குவதாக மத்திய அரசின் மீது எதிர்கட்சிகள் கூறிய புகாரை பிஜேபி நிராகரித்துள்ளது புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற எதிர்கட்சிகள் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை மறுத்து பேசிய மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் இதனை தெரிவித்தாா் எதிர்கட்சிகளின் இத்தகைய கருத்துக்கள் நாட்டில் அரசியல் கட்சிகளிடையே ஒற்றுமை இல்லை என்பது போன்ற தகவலை பாகிஸ்தான் ஊடகங்கள் பரப்புவதற்கு உதவும் என்று கூறினார் நாட்டில் ஒற்றுமை நிலவ வேண்டிய காலக்கட்டத்தில் இத்தகைய கருத்துக்களை எதிர்கட்சியினர் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தாா் ஜம்மு கஷ்மீரில் பிரிவினைவாதிகள் விடுத்த முழு அடைப்பு அழைப்பு காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது ஸ்ரீநகர் உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பாதுகாப்பு பணியில் காவல்துறை மற்றும் துணை ராணுவப்படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்

அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையினருக்கான சாந்தி ஸ்வரப் விருதுகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்குகிறார்

அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி கவுன்சிலின் நிறுவன இயக்குநர் டாக்டர் சாந்தி ஸ்வரப் பாட் நாகர் பெயரில் வருடம் தோறும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் சிறந்து விளங்குபவர்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஜேபி உறுப்பினர்களிடையே இன்று காணொளி கட்சி வாயிலாக உரையாடுகிறார்

இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள அக்கட்சி உலகின் மிகப் பெரிய காளொலி காட்சி கூட்டம் இது என்று தெரிவித்துள்ளது

ஆந்திரப் பிரதேசத்திற்காக பிரத்யேகமாக தெற்கு கடரோர ரயில்வே மண்டலத்தை மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ்கோயல் அறிவித்துள்ளாா்

விசாகப்பட்டினத்தை தலைமை இடமாக கொண்டு இந்த மண்டலம் செயல்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி இரண்டு நாட்களில் இறதி செய்யப்படும் என்று மாநில அமைச்ச் திரு காமராஜ் தெரிவித்திருக்கிறாா் திருவாரூர் மாவட்டம் தென்பாதி கிராமத்தில் நேற்றிரவு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் அஇஅதிமுக உடன் பிஜேபி பா ம க ஆகிய கட்சிகள் இணைந்து மெகா கூட்டணி அமைத்துள்ளதால் இந்தக் கூட்டணி குறித்து பொய்யான தகவல்களை திமுக திரு மு க ஸ்டாலின் பரப்பி வருவதாக குற்றம்சாட்டினார் தலைவர் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலாள அஇஅதிமுக அரசு முழு பதவிக்காலத்தையும் நிறைவு செய்யும் என்றும் அடுத்த தேர்தலிலும் வெற்றிபெறும் என்றும் திரு காமராஜ் கூறினார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உள் இடையே வியட்நாம் தலைநகர் ஹனோயில் நேற்று இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது இரு தரப்பிற்கும் இடையே ஆக்கப்பூர்வமாக பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக கிம் உடனான விருந்திற்கு பிறகு அமெரிக்க அதிபர் டிரம்ப் டுவிட்டரில் பதிவிட்டுள்ளாா் முன்னதாக இரு தலைவர்களும் ஒருவரை ஒருவர் வரவேற்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப் இருதரப்பு பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடைபெறும் என நம்பிக்கை தெரிவித்தாா் இன்று தொடரவுள்ள பேச்சுவார்த்தைக்கு பிறகே இரு தரப்பிற்கு இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன அன்னல் காந்தியடிகளின் கொள்கைகள் முந்தைய சூழ்நிலைக்கும் உகந்ததாக உள்ளது என்று குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளாா் ஆந்திரப் பிரதேசத்தின் நெல்லூரில் சுவர்ன பாரத் ஆண்டு விழாவில் பேசிய அவர் கிராமப்புற மற்றும் வாழ்வாதார மேம்பாடு குறித்த காந்தியடிகளின் கருத்துக்கள் முக்கியமானவை என்று கூறினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய குயடிரசு துணைத் தலைவர் வெங்கய்யா நாயுடு கிராம்புற மேம்பாட்டில் சுவர்ன பாரத் நிறுவனம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறினார் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குப் பதிவு நேரத்தை ஒரு மணி நேரம் அதிகரிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்தை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது உத்திரபிரதேசத்தில் தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா தலைமையிலான தேர்தல் ஆணைய குழுவினர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளனர் அவர்களை சந்தித்த பிஜேபியினர் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை வாக்காளர் அறியும் வசதியுடன் கூடிய மின்னணு வாக்குப் பதிவு எந்திரம் பயன்படுத்தப்படவுள்ளதால் தேர்தல் நேரத்தை நீட்டிக்க வேண்டும் என்று வலியுறத்தியுள்ளது

அருணாச்சலப் பிரதேசத்தில் நிலவி வரும் வன்முறையை கட்டுக்குள் கொண்டு வர முழு காவல்துறையையும் பயன்படுத்துவது என அம்மாநில முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் அம்மாநில தலைநகர் இட்டா நகரில் நேற்று நடைபெற்ற உயர்மட்ட குழுக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் பெமாகண்டு கூறியுள்ளார் மாநிலத்தில் இயல்பு நிலை திரும்ப தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் வேற்று மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அருணாசவப் பிரதேசத்தில் நிரந்தர குடியிருப்பு அனுமதி வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற முழு அடைப்பு போராட்டத்தின் போது வன்முறை தொடங்கியது அங்கு சட்டம் ஒழுங்கை சீர்படுத்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது ஜம்மு கஷ்மீரில் தீவிரவாத குழுக்களுக்கு நிதி வழங்குவது தொடர்பாக புதுதில்லி மற்றும் கஷ்மீரில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது

தேசத்திற்கு எதிராக செயல்பட்டது தொடர்பாக இந்த இடங்களில் ஏராளமான ஆவனங்கள் கைப்பற்றப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அமைச்சகத்தின் சார்பில் தொழில்நுட்ப உதவி மற்றம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது நாட்டில் அண்மை தொழில்நுட்ப படைப்புகள் சிறு குறு தொழில்துறை சார்ந்த ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகள் குறித்து அத்துறையினருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது

இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான ஐந்து போட்டிகள் கொண்ட ஒரு நாள் கிரிக்கெட் போட்டித் தொடர் வரும் சனிக்கிழமை ஹைதரபாத்தில் தொடங்குகிறது